வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

மூன்று மக்களவை மற்றும் இரண்டு சட்டப்பேரவைத் தொகுதிகளின் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று மாலை முடிவடைந்தது

மாணவர்களுக்கு தரமான கல்வி அளிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார்

இமாச்சலப் மாநிலத்தில் நிலவி வரும் பனிப்பொழிவு மற்றும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது

விரிவான செய்திகள் நாட்டின் வர்த்தக நடைமுறைகளை எளிமையாக்கி விரைவான பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுவருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாடு முன்னேற்றப்பாதையில் செல்வதாகவும் விரைவான வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் வேளாண்மை மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் புதிய தொழில்களை தொடங்குவதற்கும் அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார் நாட்டின் தொலைதூரப்பகுதிகளுக்கும் மின்சார வசதி அளிக்கப்பட்டு மக்களின் வாழ்க்கைத்தரம் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

வாக்கு எண்ணிக்கை வரும் திங்கட் கிழமை நடைபெறுகிறது இதனையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சத்திஷ்கர் மாநில சட்டப்பேரவைக்கு இரண்டாவது மற்றும் இறுதிகட்டமாக நடைபெற உள்ள வாக்குப்பதிவுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெற்றது

இந்த தேர்தலில் முதன் முறையாக மின்னனு அஞ்சல் வாயிலாக வாக்களிக்க தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது முதற்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவிற்கான மின்னனு வாக்குசீட்டை பதிவிறக்கம் செய்வதற்கு இன்று கடைசி நாளாகும் மாணவர்களுக்கு தரமான கல்வி அளிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார் ஹரித்துவாரில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் குழந்தைகளுக்கு ஏட்டுக்கல்வி மட்டுமன்றி நல்ல பழக்க வழக்கங்களையும் உருவாக்க வேண்டியது ஆசிரியர்களின் கடமை என்று கூறினார் அப்போதுதான் எதிர்காலத்தில் சிறந்த குடிமக்களை நம் நாடு பெற இயலும் என்று அவர் குறிப்பிட்டார் டத்தரகாண்ட் அரசு மத்திய அரசுடன் இணைந்து ஒழுக்கக்கல்வியை போதிப்பதில் சிறப்பாக செயலாற்றி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் பாராட்டு தெரிவித்தார் ஹித்துவார் சென்ற குடியரசுத்தலைவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது முன்னதாக அங்கு அறிவுசார் திருவிழாவை யும் திரு ராம்நாத் கோவிந்த் தொடங்கி வைத்தாா் பிஜேபி தலைவர்களில் ஒருவரும் மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் திரு சிவ்ராஜ் சிங் சவுகானின் உறவினருமான திரு சஞ்சய் சிங் மாசாணி இன்று காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ளார் திரு சசஞ்சய் சிங் காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ளதற்கு மூத்த காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான திரு கமல்நாத் வரவேற்றுள்ளார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரு சஞ்சய் சிங் காங்கிரசில் இணைந்துள்ளது மத்திய பிரதேச மாநில வளர்ச்சிக்கும் மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு அளித்துவரும் ஆதரவை எடுத்துகாட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் தொழில்நுட்பத்தின் ஆற்றலை பயன்படுத்தி சாதாரண குடிமக்களும் தங்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்வதற்கு டிஜிட்டல் இந்தியா திட்டம் வழிவகுத்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நிதித்துறை தொடர்பான மாநாட்டில் உரையாற்றிய அவர் குறைந்த செலவில் தகவல் தொழில்நுட்பம் மக்களுக்கு கிடைத்து வருவதால் சாதாரண மக்களிடையேயும் அதன் பயன்பாடு கணிசமாக அதிகரித்துள்ளது என்றார் மின்னு சட்டமைப்பின் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை ஒரு வட்சம் கோடி டாவர் அளவுக்கு உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துவருவதாகவும் அவர் தெரிவித்தார்

ஆதார் பற்றி குறிப்பிட்ட திரு ரவிசங்கர் பிரசாத் இதில் அளிக்கப்படும் பயோ மெட்ரிக் தகவல்கள் மின்னனு பரிமாற்றம் செய்யப்பட்டு சேமிக்கப்படுவதாகவும் இந்த விவரங்களை எந்த வழியிலும் முறைகேடாக எடுக்க முடியாது என்றும் தெளிவுபடுத்தினார் மின்னனு தகவல்களை திரட்டுவதிலும் புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டுவருவதிலும் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டிலும் இந்தியா உலகில் முக்கிய மையமாக உருவெடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார்

கேரளாவில் உள்ள புகழ்பெற்ற ஐயப்பன் கோவில் அமைந்துள்ள பகுதிகள் மற்றும் அதனை கற்றியுள்ள பகுதிகளில் அம்மாநில அரசு பிறப்பித்துள்ள தடை உத்தரவுகள் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது வரும் திங்கட் கிழமை கோவிலின் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற உள்ளதால் அங்கு எவ்வித அசம்பாவிதங்களும் ஏற்படாதவாறு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த தடை உத்தரவு வரும் செவ்வாய் கிழமை வரை அமலில் இருக்கும் என்று அவர் மேலும் தெரிவிக்கிறார் இமாச்சலப்பிரதேச மாநிலத்தில் மழை மற்றும் பனிப்பொழிவு காணரமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்பப்ட்டுள்ளது மாநிலத்தின் மலைப்பாங்கான பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது மலைப்பகுதி அடிவாரங்கள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் இன்று காலை பரவலாக மழை பெய்து வருகிறது

வங்கக் கடலில் அடுத்த இரண்டு நாட்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து கடலுக்குள் சென்று மீன் பிடிக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வடகிழக்கு பருவமழை தமிழகம் மற்றும் புதுச்சேரியியல் உள்ள பல்வேறு பகுதிகளில் பரவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரவித்துள்ளது இதனிடையே பேரிடர் காவங்களில் உதவுவதற்கென சிறப்புப்படையை மாநில அமைச்சர் திரு உதயகுமார் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார்

இதே நிலை வரும் திங்கட் கிழமை வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த வாரியம் கூறியுள்ளது தில்லி மற்றும் அதனை கற்றியுள்ள பகுதிகளில் காற்று மாசு காரணமாக ஏற்படும் சும்பவங்கள் குறித்து அறிக்கை அளிக்க மத்திய சுற்றுக்குழல் துறை அமைச்சகம் சிறப்பு நடவடிக்கை குழு ஒன்றை அமைத்துள்ளது நகரில் காற்று மாசுவை கட்டுப்படுத்தும் கருவிகளை கொண்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன சமையல் எரிவாயு தொடர்பான சேவைகளை எளிதாக வழங்கிடும் வகையில் எண்ணெய் நிறுவனங்கள் மற்றும் பொதுச்சேவை மையயங்களிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இந்த ஒப்பந்தம் புதுதில்லியில் இன்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மற்றும் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவி சுங்கர் பிரசாத் ஆகியோர் முன்னிலையில் கையெழுத்தானது இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இந்த சிறப்புமிக்க ஒப்பந்தத்தின் மூலம் தொலை தூர பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு சமையல் எரிவாயு தொடரபாள சேவைகளை எளிதாக வழங்க முடியும் என்று குறிப்பிட்டார் வரும் காலத்தில் இத்தகைய பொதுச்சேவை மையங்களை திறள் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சி ஆகியவற்றுக்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று அமைச்சர் தெரிவித்தார் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் சிலிண்டரில் எரிவாயு நிரப்புதல் புதிய இணைப்புகள் வழங்குதல் மற்றும் சிலிண்டர் விநியோகம் ஆகிவற்றை இந்த பொதுசேவை மையங்கள் மூலம் வழங்குவதற்கான வாய்ப்புஏற்பட்டுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜிகா வைரஸினால் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று கண்டறியப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது

மக்களிடையே ஜிகா வைரஸ் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அதுபற்றிய தகவல்கள் மற்றும் கையேடுகள் வழங்கப்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கபப்பட்டுள்ளது ஜிகா வைரஸ் பாதிப்பு காரணமாக பிறக்க கூடிய குழந்தைகளின் தலை இயல்பை காட்டிலும் சிறியதாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஸ்திரமற்ற அரசியல் சசூழ்நிலை தொடர்ந்து வரும் நிலையில் மேலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இன்று அமைச்சராக பதவியேற்றுக்கொண்டார்

இதனிடையே புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள திரு மகிந்தா ராஜபக்கேவுக்கு எதிராக அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படும் நம்பிக்கையில்வா தீர்மானத்திற்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று தமிழ் தேசிய கூட்டணி அமைப்பு அறிவித்துள்ளது